திமுக தலைவர் திரு மு கருணாநிதியின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதையடுத்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது

முன்பாகவே நிலம் கையகப்படுத்தலாம் என மத்திய அரசு சென்னை உயா்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அரசியல் சாசன அந்தஸ்து வழங்கும் மசோதா நிறைவேற்றப்பட்டது வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என பிரதம் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளா்

பதவியேற்க உள்ளனர் இனி விரிவான செய்திகள் திமுக தலைவர் திரு மு கருணாநிதியின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதையடுத்து அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவர் அனுமதிக்கப்பட்டுள்ள சென்னை காவேரி மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் வயது மூப்பு காரணமாக திரு கருணாநிதியின் முக்கிய உடல் உறுப்புகளை செயல்பட வைப்பது ச்வாலாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதனிடையே மத்திய சாலைப்போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத் துறை அமைச்சா் திரு நிதின் கட்கரி நேற்றிரவு சென்னை வந்து திமுக தலைவர் திரு கருணாநிதியின் உடல்நிலை குறித்து அக்கட்சியின் செயல்தலைவர் திரு மு க ஸ்டாலினிடம் கேட்டறிந்தார் கைத்தறி நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் கைத்தறி பட்டு மற்றும் துணி ரகங்களை மக்கள் வாங்க வேண்டுமென முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கைத்தறி நெசவாளர்களுக்கு அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார் விலையில்லா வேட்டிசேலை வழங்கும் திட்டம் பள்ளி மாணவ மாணவியருக்கு சீருடை வழங்கும் திட்டம் ஆகியவை நெசவாளர்களின் நலனை கருத்தில் கொண்டே செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளா் சுற்றுச்சூழல் ஒப்புதல் பெறுவதற்கு முன்பாகவே நிலத்தை கையகப்படுத்த சட்டத்தில் இடம் உள்ளதாக சென்னை சேலம் பசுமை சாலைத் திட்டத்திற்கு எதிரான வழக்கில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த வழக்கு நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சிவஞானம் மற்றும் பவானி சுப்புராயன் அம்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது கற்றுக்சூழல் அனுமதி பெறுவதற்கான நடைமுறைகள் ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாக மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார்

சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்காலிக தலைமை நீதிபதியாக தற்போதைய மூத்த நீதிபதி ஹூலுவாடி ஜி ரமேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை மத்திய சட்ட அமைச்சகம் பிறப்பித்துள்ளது புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி விஜயா கே தஹில்ரமணி பொறுப்பேற்கும் வரை ஹூலுவாடி ரமேஷ் தற்காலிக தலைமை நீதிபதியாக இருப்பாா் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே உச்சநீதிமன்றத்தின் புதிய நீதிபதிகளாக செல்வி இந்திரா பானா்ஜி திரு வினித் சரண் மற்றும் திரு கே எம் ஜோசப் ஆகியோர் இன்று பதவியேற்க உள்ளனர் தமிழக சிலைக் கடத்தல் வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி மாநில அரசு பிறப்பித்துள்ள அரசாணையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது வழக்கறிஞர் ராஜேந்திரன் தாக்கல் செய்துள்ள இந்த மனு நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் ஆதி கேசவலு அம்வு முன்பாக இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது நாமக்கல் திருப்பூர் மாவட்டங்களிலிருந்து கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை சென்று மோசமான வானிலை காரணமாக நேபாளத்தின் சிமிகோட் பகுதியில் சிக்கி தவித்து வருபவா்களை பத்திரமாக மீட்டு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறு இவர்களது உறவினர்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் சிமிகோட் பகுதியில் அதிகம் போ் தங்குவதற்கு இட வசதி இல்லாததால் ரானுவ விமானத்தை அனுப்பி இவர்களை அழைத்து வர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர்

வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் நாடு முழுவதும் உள்ள இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அதிகாரம் அளிக்க இந்த சட்டத்திருத்தம் வகைசெய்யும் எனவும் தமது டுவிட்டர் பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஷெடியூல்ட் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சுட்டத்தில் ஏற்கனவே இருந்த அம்சங்களை மீண்டும் சே்ப்பதற்கு வகைசெய்யும் சட்டதிருத்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது மேலும் பனிரெண்டு வயதிற்குட்பட்ட சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்வோருக்கு மரண தண்டனை விதிக்க வகைசெய்யும் குற்றவியல் சட்டதிருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதா மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டது இதையடுத்து இந்த மசோதா குடியரசுத்தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு சட்டமாக்கப்படும் தேசிய கலை பயிற்சி அமைப்பான லலித்கலா அகாடமி அது தோற்றுவிக்கப்பட்டதற்கான நோக்கங்களை நிறைவேற்றியுள்ளதாக மத்திய கலாச்சாரத் துறை அமைச்சர் திரு மகேஷ் ஷாமா தெரிவத்துள்ளார்

போட்டிகள் மற்றும் முகாம்களை நடத்துவதன் மூலம் இந்த அமைப்பு பல்வேறு இளைஞர்களிடையே கலை உணா்வை ஊக்குவித்து வருவதாகவும் அமைச்ச் மகேஷ் ஷர்மா பெருமிதம் தெரிவித்தார் மாநிலங்களவை துணைத்தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளர் குறித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஆலோசனை நடத்தியுள்ளன நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மாநிலங்களவை எதிர்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆசாத்தின் அறையில் நடைபெற்ற இந்தக்கூட்டத்தில் சமாஜ்வாதி தேசியவாத காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திரிணாமூல் காய்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்துகொண்டனர் எனினும் வேட்பாளர் யார் என்பது நேற்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்படவில்லை பிஜேபி தலைமையிலான மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியைச் சேர்ந்த திரு ஹரிவன்ஸ் வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என தகவல்கள் வெளியாகும் நிலையில் ஆளும் கூட்டணியில் உள்ள மற்றொரு முக்கிய கட்சியான சிரோன்மணி அகாலிதளம் இத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளது முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்தத் தலைவா்களில் ஒருவருமான திரு ஆர் கே தவான் புதுதில்லியில் நேற்று காலமானார்

முன்னாள் பிரதமா் இந்திரா காந்தியின் தனிச்செயலாளராக நீண்டகாலம் பணியாற்றிய திரு ஆர் கே தவான் மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார் அவரது மறைவுக்கு காங்கிரஸ் கட்சி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது மத்திய அரசின் முன்னோடி திட்டங்களில் ஒன்றான பிரதமரின் கிராமச் சாலைகள் திட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன்மூலம் இதுவரை முக்கிய நெடுஞ்சாலைகளுடன் இணைப்பு வசதி இல்லாமல் இருந்த கிராமங்களுக்கு இணைப்பு சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

எனினும் அனுசக்தி பிரச்சினைக் குறித்து ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் சவுதி அரேபியாவின் உள் விவகாரங்களில் கனடா தலையிடுவதாக கூறி தங்கள் நாட்டுக்கான களடா தூதரை நாட்டை விட்டு வெளியேறுமாறு சவுதி அரசு உத்தரவிட்டுள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கி கடன் மோசடி தொடர்பாக தேடப்பட்டு வரும் மெஹூல் சோக்சியை காமன்வெல்த் நாடுகளுடனான உடன்படிக்கைகள் அடிப்படையில் ஆன்டிகுவா நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு திருப்பி அனுப்புமாறு வலியுறுத்தப்பட்டு வருவதாக வெளியுறவுத் துறை தெரிவித்துள்ளது இந்தியா தாய்லாந்து ரானுவத்தினர் இடையேயான இரண்டு வார கால கூட்டுப்போர் பயிற்சி தொடங்கியுள்ளது

மாநிலங்களவையில் நேற்று இதனைத் தெரிவித்த மத்திய இளைஞா் நலன் மற்றும் விளையாட்டுத் துறை அமைச்ச் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் இதுதொடர்பாக அனைத்து மாநில முதலமைச்ச்களுக்கும் தாம் கடிதம் எழுதியிருப்பதாகவும் தெரிவித்தார் அமைப்புகளுக்கு விளையாட்டு தேர்தல் நடத்துவதற்கான நெறிமுறைகள் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் மாநில அரசுகள் இந்த நெறிமுறைகளை பின்பற்றினால்தான் மாநில அளவிலான விளையாட்டு அமைப்புகளும் அதனை பின்பற்றும் என்றார்